இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கரையை கடப்பதை அடுத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் புயல் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர்

கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

நாடு திரும்பினார்

உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து

புயல் நிலவரம் குறித்து துல்லியமாக தகவல்களை அறிவதற்கு சென்னை துறைமுகத்தில் உள்ள அதிநவீன டோப்ளர் ரேடார் கருவி பயன்படுத்தப்படுவதாகவும் காரைக்காலிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் கரையை கடக்கும் போது கடல் அலை ஒரு மீட்டர் உயரத்துக்கு எழும் என்பதால் நாகபட்டினம் தஞ்சாவூர் புதக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடலோரத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் கடல்நீர் புகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சும்பந்தபட்ட மாவட்டங்களில் மின் மற்றும் தொலைத் தொடர்பு கம்பிகள் நெல் வாழை பப்பாளி மரங்கள் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிசை வீடுகள் மற்றும் தகர கொட்டகைகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் என்பதால் அவற்றில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் வந்து தங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் கரையை கடக்கும் போது சும்பந்தப்பட்ட மாவட்டங்களில் முன்னெச்சிக்கையாக பாதுகாப்பு கருதி மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று மின்துறை தெரிவித்துள்ளது அறுந்து கிடக்கும் மின்கம்பிகளை கவனித்து செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் பாதிப்புக்கு உள்ளாகும் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் துத்துக்குடி ஆகிய ஏழு மாவட்டங்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் இயக்கம் நிறுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் தெரிவித்துள்ளார் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தபட்டுள்ளனர் புயல் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் கடலூர் துறைமுகத்தில் ஒன்பதாம் எண் எச்சிக்கை கூண்டும் தூத்துக்குடி மற்றும் பாம்பளில் எட்டாம் எண் எச்சிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளன புயல் மழையால் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளை கண்காணிப்பதற்காக மாநில அமைச்சா்களும் மூத்தி ஐ வர் எஸ் அதிகாிகளும் சும்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சா் திரு உதயகுமாா் தெரிவித்துள்ளாா் கடலோர மாவட்டங்களில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாகப்பட்டினம் அருகே புயல் கரையைக் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஒரு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் இரண்டு மாநில பேரிடர் மீட்புக் குழுக்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புயல் பாதிப்பு இருக்கும் என்று கருதப்படும் ஏழு மாவட்டங்களும் அதனை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார்

புயல் காரணமாக கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்தமிழகம் மற்றும் புதுச்சேிக்கு இடையேயான கடற் பரப்பை கண்காணித்து வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவைச் சேர்ந்த இரண்டு கப்பல்கள் ஐ என் எஸ் ரன்வீர் மற்றும் ஐ என் எஸ் கஞ்சார் ஆகிய கப்பல்கள் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்குத் தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் கொண்டு செல்கின்றன இந்த கப்பல்களில் மருத்துவர்கள் சிறு படகுகள் ஹெலிகாப்டர்கள் நீச்சல் வீரர்கள் மற்றும் மருத்துவ நிவாரணப் பொருட்கள் உள்ளன நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் படகுகள் மற்றும் மீனவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நவீன ரக பொசைடான் விமானமும் டார்நியர் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுளளன கஜ புயலினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் நிலவரம் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

புயல் காரணமாக இந்த தேர்வு மாற்றியமைக்கப்பட்டள்ளதாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களின் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன

எழும்பூர் காரைக்கால் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுளளன இன்ற இரவு புறப்பட வேண்டிய சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் விருதாச்சலம் வழியாக மாற்றுப்பாதையில் திருச்சி செல்கிறது தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி அந்த்யோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலும் திருநெல்வேலி தாம்பரம் அந்த்யோதயா ரயிலும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன

நாளை காலை ஏழரை மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து திருச்சி செல்லும் ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாள் அரசமுறைப் பயணமாக சிங்கப்பூர் சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை புதுதில்லி திரும்பினார் சிங்கப்பூரில் இன்று நடைபெற்ற கிழக்கு ஆசிய உச்சிமாநாட்டில் பங்கேற்ற அவர் மாநாட்டின் ஒரு பகுதியாக பத்து ஆசியான் நாடுகளின் தலைவர்களையும் ரஷ்யா ஆஸ்திரேலியா தென்கொரியா நாடுகளின் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சிங்கப்பூர் பிரதம் திரு லீ சியன் லூங் கை சந்தித்த திரு நரேந்திரமோடி இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தாா்

ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் உறவு வலுவாக இருப்பதாகவும் அமைதியான செழுமையான உலகை உருவாக்குவதில் சாத்தியக் கூறான பேச்சுக்களை தாம் சிங்கப்பூர் பிரதமருடன் மேற்கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கடல்சார் வணிகம் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்தும் தாம் விவாதித்ததாக அவர் கூறினார்

இந்தியாவிலிருந்து

சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குச் அனைத்து வயது பெண்களும் செல்வது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து முதல் முறையாக கேரளாவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தரிசனத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அரசு பாதுகாப்பு அளிக்கும் என்று கூறினார் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்துவதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனா் தேசிய பத்திரிகையாளர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பத்திரியாளா்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் தமது அரசு பத்திரிகை மற்றும் ஊடகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சா் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் டைப் ஒன் நீழிவு நோய்க்கு கட்டணமில்லாமல் இன்சுலீன் மருந்து போடப்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்க்கரை நோய்க்கான உயர்நிலை சிகிச்சைத்துறை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாகக் கூறினாா்

இலங்கையில் அரசியல் குழப்பம் தொடர்ந்து நீடித்து வருகிறது இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டம் திரு ரணில் விக்ரமசிங்கே மற்றும் திரு மகிந்தா ராஜபக்ஷே ஆதரவு உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பாதிக்கப்பட்டது திரு ராஜபக்சே அறிக்கை தாக்கல் செய்து பேச முற்பட்டபோது மோதல் ஏற்பட்டது அவைத்தலைவா் திரு கரு ஜெயசூரியா அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்வா தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பு மூவம் நேற்று நிறைவேற்றியதை அடுத்து திரு ராஜபக்சே யின அமைச்சரவைக்கு அவர் அங்கீகாரம் அளிக்க மறுத்தாா் இதயைடுத்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் அவைத்தலைவா் திரு கரு ஜெயசூரியா பாதியிலேயே அவையிலிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திரு மகிந்தா ராஜபக்சே க்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அந்நாட்டு அதிபர் திரு மைதிரிபால சிறிசேனா நேற்று நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பொருளாதார வளர்ச்சியின் பயனை பெறுவா்கள் என்று நிதி அமைச்சா் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறாா் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் மூலம் ளட்டு கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளதாக அவா் தெரிவித்தார் வங்கி அல்லாத சேவைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

கயானாவில் நடைபெறும் ஐ சி சி மகளிர் உலக டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றிபெற்றுள்ளது